நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் மூன்றாவது முறையாக பல லட்சும் கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்குவிப்பு திட்டங்களை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார்

புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ள பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் நாட்டிலுள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் பேருதவியாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

இந்திய இளைஞர்கள் உலகம் முழுவதும் இந்தியாவின் தனித்துவத்தின் அடையாளமாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பிரதமர் திருநரேந்திர மோடி ஜெப்பூரில் தேசிய ஆயுர்வேத நிறுவனத்தையும் ஜாம்நகரில் ஆயுர்வேத கல்வி ஆராய்ச்சி மையத்தையும் காணொளி காட்சி மூவம் இன்று தொடங்கி வைக்கிறார்

பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளால் வேலைவாய்ப்பு விவசாயம் உள்கட்டமைப்பு உற்பத்தி குடியிருப்பு மற்றும் கோவிட் தொற்று ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் தெரிவித்தார்

எரிசக்தி நுகர்வு சரக்கு மற்றும் சேவை வரி கட்டணம் வங்கிக் கடன் மற்றும் முதலீடுகள் அதிகரித்திருப்பது பொருளாதாரம் வலுப்பெற்று வருவதற்கான அடையாளமாகும் என்றார் சந்தை மூலதனம் மற்றும் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார்

புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ள பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் நாட்டிலுள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் பேருதவியாக இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் வேலைவாய்ப்பு உருவாக்குதல் திவாலாகும் நிறுவனங்களை மீட்டெடுத்தல் உற்பத்தியை பெருக்குதல் ரியல் எஸ்டேட் தொழில் மேம்பாடு மற்றும் விவசாயிகளின் நலனைப் பாதுகாத்தல் போன்றவை இனி மேம்பாடு அடையும் என்றார் இந்திய இளைஞர்கள் உலகம் முழுவதும் இந்தியாவின் தனித்துவத்தின் அடையாளமாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்வி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கவாமி விவேகானந்தரின் சிலையை திறந்து வைத்துப் பேசிய அவர் நாட்டில் நம்பிக்கையில்வாத நிலையில் உள்ளவர்களுக்கு சுவாமி விவேகானந்தர் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வதாக குறிப்பிட்டார்

சுயசார்புடைய இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் முன் வரவேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் சிந்தனையிலும் செயலிலும் வலிமை மிக்கவராக திகழ்ந்த விவேகானந்தரைப் போலவே நாட்டின் இளைஞர்கள் பிரகாசமான நம்பிக்கை நட்சத்திரங்களாக திகழ வேண்டும் என்றார் விவேகானந்தர் கற்பித்த அறங்களை நினைவுகூறுவதற்கு இந்த சிலை உதவிடும் என்றார் புதிய வரவாறு படைப்பதற்கு விவேகானந்தரின் வாழ்க்கை ஒரு நல் உதாரணம் என்று பிரதமர் குறிப்பிட்டார் பிரதமர் திருநரேந்திர மோடி ஜெய்பூரில் தேசிய ஆயுர்வேத நிறுவனத்தையும் ஜாம்நகரில் ஆயுர்வேத கல்வி ஆராய்ச்சி மையத்தையும் காணொளி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார்

ஆயுஷ் கல்வியை நவீனப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன ஆயுர்வேத முறைகள் பாரம்பரியத்துடன் கொண்டாடப்பட வேண்டியது என்றும் நவீன காலத்திற்கேற்ற வகையில் அதனை உலகளவில் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற கூறப்படுகிறது ஆசியாள் அமைப்பிலுள்ள நாடுகளுடன் இந்தியா பாரம்பரிய கலாச்சாரத்தையும் புவியியல் அமைப்புகளையும் பகிர்ந்து கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆசியான் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர் இந்தப மண்டலத்தில் வாழும் அனைவரும் ஒற்றுமையுடனும் ஒத்துழைப்போடும் வாழ வேண்டும் என்று தெரிவித்தார் கிழக்கத்திய நாடுகளுடன் கூடுதல் நட்பு என்ற நோக்கில் இந்தியா செயவ்பட்டு வருவதாக கூறிய அவர் சமூகப் பொருளாதாரம் டிஜிட்டல் கடல்சார் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கூடுதல் ஒத்துழைப்பு ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத் துறை செயலர் ரிவா கங்குலி தாஸ் நாடுகளுடன் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கான ஆசியான் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார் இதற்காக இந்தியா ஒரு மில்லியன் டாலர் நிதியளித்திருப்பதாக அவர் கூறினார் பாரம்பரிய மருந்துகள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்விற்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டிருப்பதாக ரிவா கங்குலி தெரிவித்தார் இந்தோ பசிபிக் பெருங்கடல் பகுதியிலுள்ள நாடுகளுடன் இந்தியா நல்லுறவை வலுப்படுத்தியிருப்பதாக கூறினார் மியான்மர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஆங்சாங் சூ கீ க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் மியான்மரில் நடைபெற்றுள்ள தேர்தல் அந்நாட்டில் ஜனநாயகம் மலருவதற்கான அடுத்த கட்ட நம்பிக்கையாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள பாரம்பரிய நட்புறவை வலுப்படுத்த விரும்புவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பிகாரில் புதிய அரசமைப்பதற்கான நடவடிக்கைகள் மும்முரமாகியுள்ளன பிகார் சுட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற பின் முதல் முறையாக திரு நிதிஷ் குமார் நேற்று செய்திபாளர்களிடம் பேசினார் பதவியேற்பு நிகழ்ச்சி குறித்து இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் பண்டிகை காலம் முடிந்த பின்னர் தேதி இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக கூட்டணியிலுள்ள கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறும் என்றார் இதனிடையே எதிர்கட்சித் தலைவராக ராஷ்ட்ரிய ஜனதா தள் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்டார்

ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான கிரிக்கெட் போட்டித்தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நேற்று சிட்னி சென்றடைந்தது மூன்று ஒருநாள் மூன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி மற்றும் நான்கு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது

பதினோரு அணிகள் இதில் பங்கேற்கின்றன